திமுக வின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில்

உலக பத்திரிக்கை சுதந்திர தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு

கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரு அணிகளுக்கு இடையேயான இன்றைய ஐ

ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறது கூட்டணி கட்சியான பா ம க

கூட்டம் தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றிபெற்றுள்ள திமுக வின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் நாளைமாலை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க கட்சியின் பொதுச்செயலாளர் திரு

சென்னை அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுக சட்டப்பேரவை தலைவராக திரு

ஸ்டாலின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார்

க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்கும் தேதி நேரம் உள்ளிட்டவை குறித்து முடிவெடுக்கப்படுகிறது கோவிட் தொற்று அதிகம் இருப்பதால் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் எளிமையாக நடைபெறும் என்று திமுக தலைவர் திரு

க

தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

க ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன

நரேந்திரமோடி விடுத்த வாழ்த்து செய்தியில் தேசிய வளர்ச்சிக்கும் மாநிலங்களின் தேவையை நிறைவு செய்வதற்கும் கோவிட் தொற்று பாதிப்பிலிருந்து மீளவும் இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சித்தலைவா் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல்காந்தி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி சமாஜ்வாடி கட்சித்தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் திரு

க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு

க

இதற்கு நன்றி தெரிவித்த திரு

க ஸ்டாலின் மிகச்சிறந்த தமிழகத்தை உருவாக்க தங்களது ஆலோசனையும் ஒத்துழைப்பும் தேவை என கூறியுள்ளார்

பன்னீர் செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளனர் இருவரும் இன்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிர்வாகம் என்ற நாணயத்தின் ஒரு பக்கம் ஆளும் கட்சி மற்றொரு பக்கம் எதிர்கட்சியாக இருப்பதால் சட்டமன்றத்தில் பொறுப்பான எதிர்கட்சி என்ற கடமையுடன் அஇஅதிமுக பணியாற்றும் என்று கூறியுள்ளனர் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவாக உழைத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளன்

சத்யபிரதசாகு கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை வெந்நிபெந்றவர்களின் பெயர்கள் தொகுதிகளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கே

முனுசாமி வைத்தியலிங்கம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற நிலையில் அவர்கள் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அடுத்தக்கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் தோ்தல் முடிவுகள் தொடர்பாக ஆளுநருக்கு இன்று மாலைக்குள் அறிக்கை அளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வெற்றிபெற்று ஆட்சி அமைக்கிறது

இந்நாளையொட்டி பத்திரிக்கையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு சமூகத்தில் தவறான தகவல்களுக்கு எதிராக ஊடகவியலாளர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்கின்றனர் என்று வாழ்த்தியுள்ளார் பத்திரிக்கை தா்மமான உண்மை நோ்மை துல்லியம் பாரபட்சமின்மை உள்ளிட்ட அடிப்படை கொள்கைளை பின்பற்றி செய்திகளை வெளியிட வலியுறுத்தியுள்ளார் கோவிட் சூழலிலும் அயராது பணியாற்றி மக்களுக்கு தேவையான தகவல்களை பத்திரிக்கையாளர்கள் வழங்கி வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார்

நரேந்திரமோடி பிரிட்டன் அதிபா் போரிஸ் ஜான்ஸனுடன் நாளை காணொலி பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார் இருநாடுகளுக்கு இடையே பரஸ்பர பிராந்திய சா்வதேச பிரச்சினைகளில் ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறுகிறது

கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர்

பழனியாண்டி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார்